தமிழகத்தில் ஆசிரியர் தகுதிதேர்வு நாளையும் நாளைமறுநாளும் நடைபெறுகிறது

இனிவிரிவானசெய்திகள் முதலாம் ஆண்டுஉலகஉணவு பாதுகாப்புத்தினம் இன்றுகொண்டாடப்பட்டது திருநரேந்திரமோடிவிடுத்துள்ளசெய்தியில் இந்நாளையாட்டி பிரதமர் நாட்டுமக்களின் ஆரோக்கியத்தைகாக்கடணவு பாதுகாப்பிற்குமிகுந்தமுக்கியத்துவம் அளிக்கப்படவேண்டும் என்றுவலியுறுத்தியுள்ளார் உணவுப்பொருட்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு பல்வேறுகோணங்களில் உறுதிசெய்யப்படவேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தரமானமற்றும் பாதுகாப்பானஉணவுப்பொருட்கள் மக்களுக்குகிடைப்பதைஉறுதிசெய்யும் நோக்கில் புதியதரநிர்ணயவரம்புகளைகொண்டுவரமத்தியஅரகஉறுதிபூண்டுள்ளதாகவும் பிரதமர் திருநரேந்திரமோதிதெரிவித்துள்ளார் தெனையாட்டி ஏற்பாடுசெய்யப்பட்டிருந்தநிகழ்ச்சியில் புததில்லியில் பங்கேற்றமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் ஆரோக்கியமானமற்றும் சமச்சீரானஉணவு பழக்கத்தைகடைபிடித்தால் உடல்நலம் பாதுகாக்கப்படும் என்றுதெரிவித்தார் உலகஉணவு பாதுகாப்புத் தினத்தையொட்டி சென்னைசேத்துப்பட்டில் நடைபெற்றநிகழ்ச்சியில் மாநிலமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கலந்துகொண்டார் பாரம்பரியஉணவு கண்காட்சி நடமாடும் உணவு ஆய்வகம் ஆகியவற்றைபார்வையிட்டஅமைச்சர் உணவு பாதுகாப்பு குறித்தவிழிப்புணர்வு பதாகைகள் மற்றும் துண்டுபிரசுரங்களைவெளியிட்டார் பள்ளிமாணவர்களுக்குஉணவு பாதுகாப்புத்தினஉறுதிமொழியையும் அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்துவைத்தார்

பிரதமர் திருநரேந்திரமோடிமாலத்தீவு மற்றும் இலங்கைக்குநாளைஅரசுமுறைபயணம் மேற்கொள்கிறார் மக்களவைத் தேர்தலுக்குபிறகுபிரதமர் திருமோடி மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டுபயணம் இதுவாகும் புத்தில்லியில் செய்தியாளர்களிடம் இதனைதெரிவித்தவெளியுறவுத்துறைசெயலர் திருவிஜய் கோகலே இந்தியா மாலத்தீவு இடையேயானநெருங்கியஉறவின் வெளிப்பாடாக இந்தபயணம் அமையும் என்றுதெரிவித்தார்

சேலம் மாநகரின் மையப்பகுதியில் ஏவிஆர் ரவுண்டானாமுதல் ராமகிருஷ்ணாசாலைசந்திப்பு வரை இரண்டரைகிலோமீட்டர் ஈரடுக்குமேம்பாலசாலையைழதலமைச்சர் திருளடப்பாட்பழனிசாமி இன்றுதிறந்துவைத்தார்

போக்குவரத்துநெரிசலைகுறைத்துதொழில் வளத்தைபெருக்கவேண்டும் என்றநோக்கிலேயேஉலகத்தரத்திலானநவீனசாலைத் திட்டங்கள் கொண்டுவரப்படுவதாகவும் அவர் கூறினார்

எந்தவொருதிட்டத்தையும் மக்கள் மீதுதினிக்கவேண்டும் என்றோ அவர்களிடமிருந்துபறிக்கவேண்டும் என்றோஅரசுக்குஎண்ணம் இல்லையென்றும் முதலனமச்சர் கூறினார்

சேலம் மாவட்டத்தில் சாலைவசதி சுகாதாரவசதிபோன்றவைமேம்படுத்தப்பட்டு இளைஞர்களுக்குவேலைவாய்ப்பு கிடைப்பதற்னனநடவடிக்கைகளையும் மாநிலஅரசுமேற்கொண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் ரானுவதளவாடங்களைஉற்பத்திசெய்யும் தொழிற்சாலைஒன்றைசேலத்தில் உருவாக்கமத்தியஅமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் பாதுகாப்புத்துறைஅமைச்சராக இருந்தபோதுகுறிப்பிட்டதைகட்டிக்காட்டியமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி அந்ததிட்டத்தைவிரைந்துபெறுவதற்குநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுதெரிவித்தார் இதனால் இளைஞர்களுக்குநேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார்

தமிழகத்தில் ஆசிரியர் தகுதிதேர்வு நாளையும் நாளைமறுநாளும் நடைபெறுகிறது அனைத்துமாவட்டங்களிலும் இந்ததேர்வுகானஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தேர்வு மையத்திற்குசெல்லசிறப்பு பேருந்துவசதியும் செய்யப்பட்டுள்ளது

நாமக்கல் மாவட்டம் தண்ணீர்பந்தல் பாளையத்தில் பல்வேறுஅரசுதிட்டப்பணிகளைதொடங்கிவைத்துபேசியஅமைச்சர் நிதிநிலைக்குஏற்ப புதைவடமின்கம்பிகள் பதிக்கும் திட்டம் பல்வேறுபகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார்

மின்சாரவாரியத்தில் ஐந்தாயிரம் கேங்மேன் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் அதில் தற்போதுள்ளஒப்பந்தப்பணியாளர்களுக்குமுன்னுரிமைஅளிக்கப்படும் என்றும் திரு தங்கமணிதெரிவித்தார்

முதல் எட்டாம் வகுப்புவரைழாயிரம் பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறைகள் ஆற கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தின் அனைத்துறைகளும் வளர்ச்சிப்பெறவேண்டும் என்றநோக்கத்தில் மேம்பாட்டுத் திட்டங்களுக்கானநிதிஒதுக்கீடுதாராளமாகசெய்யப்பட்டுள்ளதாகவும் பணிகளைவிரைந்துநிறைவேற்றஅரசுநடவடிக்கைஎடுத்துவருவதாகவும் திருசெங்கோட்டையள் தெரிவித்தார்